அரசின் வழிகாட்டுதல்களைத் தொடர்ந்தே பொது மத்திய முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொரோனா தொற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சி தலைவர் திரு அர்ஜுன் சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெளியுறவு எல்லைப் பகுதியில் தற்போதைய நிலையில் சீனா வலுக்கட்டாயமாக மாற்றங்களை கொண்டு வர முயற்சித்தால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது சீனாவுக்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் எல்லையில் சீனா மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கையும் அப்பகுதியில் நிலவும் அமைதியை சீர்குலைக்கும் என்றும் அதனால் இருதரப்பு உறவில் எதிர் விளைவுகள் இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஏற்கனவே சீனா மேற்கொண்ட செயலின் காரணமாக அந்நாட்டின் மீதுள்ள நம்பகத்தன்மை குறைந்து விட்டதாகவும் கிழக்கு லடாக் பகுதியில் சீனா தனது செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மிஸ்ரி வலியுறுத்தி உள்ளார்

சுயஉதவிக் குழுக்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் சுயஉதவிக் குழுக்கள் களம் இறங்க வேண்டுமென்று மாவட்ட ஊரக வளர்ச்சி அரசு செயலர் திரு ரவி பிரகாஷ் ஊடகச் செய்தி மூலம் வலியுறுத்தி உள்ளார்

செண்பகராமன் வீதி முத்தரையர் பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்வர் வீடு ஆகிய பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன

இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகச் செய்தியில் பொது மக்கள் தங்கள் வசிப்பிடங்களில் புதிதாக யாரேனும் வந்திருந்தால் அதுகுறித்து சுகாதாரத் துறைக்கோ அல்லது வருவாய் துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

காரைக்கால் காரைக்கால் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள நாகப்பட்டிணம் திருவாருர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் முறையான அனுமதியின்றி காரைக்காலுக்கு வந்திருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார்

மேலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன் சர்மா கூறினார் மேலும் காரைக்கால் மக்கள் ஆரோக்கிய செயலியை கட்டாயம் மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கொரோனா தொற்று உள்ள ஒருவர் அருகில் வரும்போது ஆரோக்கிய சேது செயலி மூலம் எச்சரிக்கை தகவல் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் தொற்றில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார்

ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொரோனா தொற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சி தலைவர் திரு அர்ஜுன் சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார்